குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் எய்ம்ஸ் மருத்துவமளைக்கான கட்டுமாளப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இதுபோன்ற சவாவான சூழ்நிலைகள் நம் நாட்டு மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் வாய்ப்புகளாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

சமூக வலைதளங்களில் இதபோன்ற வதந்திகளை உறுதி செய்யாமல் பகிர வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

புதிய ககாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாளை பிறக்கவுள்ள புத்தாண்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சுகாதாரம் மற்றும் மருத்துவக் கல்விக்கு மேலும் வலுசேர்க்கும் விதமாக ராஜ்கோட்டில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுவதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

புனே ஆய்வகம் நான்கு மாதிரிகளுக்கும் தில்லி ஆய்வகம் ஒரு மாதிரிக்கும் இந்த தொற்றை உறுதி செய்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதற்கிடையே தமிழகத்தில் ஒருவருக்குதாள் உருமாறிய கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாகவிவசாய சங்க பிரதிநிதிகளுடன் வரும் நான்காம் தேதி மீண்டும் பேச்சு நடத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சள் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவம் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வ உறுதிமொழியும் வழங்க மத்திய அரசு தயாராகஇ ருப்பதாகவும் அவர் கூறினாள் இருப்பினும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோரியிருப்பதாகவும் அவர் தொவித்தார் இதன் அடிப்படையில் வரும் நான்காம் தேதி பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் அமைச்ச் கூறினார் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கேரள சுட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் வெளியிட்டுள்ள அச்சங்கள் முறையாக களையப்பட வேண்டுமென்றும் மத்திய அரசு இதனை திரும்பப்பெற வேண்டுமென்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னதாக பிஜேபி சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஒ ராஜகோபால் இந்த தீர்மானத்துக்கு கடும் எதிப்பு தெரிவித்தாா் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இதுபோன்ற வேளாண் சட்டங்கள் குறித்த வாக்குறுதி இடம்பெற்றிருந்ததாகவும் அவர் கூறினார் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியும் இதுபோன்ற வேளாண் சட்டங்களை கொண்டுவர வேண்டுமென்று வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் இவ்விரு கட்சிகளும் இந்த வேளாண் சுட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திரு ராஜகோபால் கூறினார் மேகாலயாவில் உள்ள இஞ்சி பதப்படுத்தும் ஆலைக்கு புத்தயிர் அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார்

வடகிழக்கு மண்டல வேளாண் சந்தை கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பின்னா் அவர் இவ்வாறு கூறினார்

இருப்பினும் இந்த ஆலை பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போது இதற்கு புத்தயிர் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தனியார் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திரசிங் குறிப்பிட்டா்

நாளை முதால் செயல்பாட்டுக்கு வருவதாக இருந்த இந்த நடைமுறைக்கு தற்போது கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கங்கச் சாவடிகளில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு ஃபாஸ்டக் முறையை அறிமுகப்படுத்தியது

பெற்றோா்கள் மற்றும் ஆசிரியா்கள் கருத்துக்களின் அடிப்படையில் தோ்வு தேதி இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தமிழகத்தில் பள்ளித் தேர்வுகளுக்கான அட்டவணை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுதற்கு முன்னரே அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன அஇஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டாா் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார் மக்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் அரசாக அஇஅதிமுக அரசு உள்ளது என்றும் அவர் கூறினார் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழன சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலனுக்காக நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசமி பட்டியலிட்டாள் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகிப்பில் ஈடுபட்டு வருகிறார்

திமுக ஆட்சிக் காலத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்துகிறார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் வாக்காளர் பட்டியல் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது

இஸ்ரோ தலைவர் திரு கே சிவனின் பதவிக்காலம் மேலும் ஒராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவைக்குழுக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பத்து மீட்டர் குறுகியதுர பாலங்கள் மூன்று ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த பாலங்கள் உருவாக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ராணுவ நடவடிக்கைகளின்போது தடையற்ற விரைவான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவதற்கு இந்த பாலங்கள் உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாத செயல்கள் வெகுவாக குறைந்திருப்பதாக காவல்துறை தலைவர் திரு தில்பக் சிங் கூறியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளை ஒப்பிடுகையில் நடப்பு ஆண்டில் தீவிரவாத செயல்கள் குறைந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தீவிரவாதிகளின் ஊடுருவல் சும்பவங்கள் குறைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

தெள்கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள்மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

குமரி கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்குச் செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சா்வதேச ஹாக்கிப் போட்டிகளுக்கான தர வரிசைப் பட்டியலில் இந்தியா நாள்காவது இடத்தைப் பிடித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஐந்தாவது இடத்தில் இருந்த இந்தியா நடப்பு ஆண்டில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது